மகிந்தா ராஜபக்சே விலகியதை அடுத்து திரு ரனில் விக்ரமசிங்கே இன்று பிரதமராக பதவியேற்கிறார்

குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தியதால் விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதை மத்திய அரசு உறுதிசெய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் புதுதில்லியிலிருந்து காணொலிக் காட்சி மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி வாக்குச்சாவடி ஊழியர்களுடன் நேற்று கலந்துரையாடிய அவர் விவசாயிகள் பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சி வெற்று வாக்குறுதிகளை மட்டுமே அளித்து வருவதாக குற்றம் சாட்டினார் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதெல்லாம் விவசாயிகள் தயரத்தில் இருந்தார்கள் என்றும் அவர் கூறினார் மக்களிடையே வாசிப்புப் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மேலும் அதிகமான நூலகங்கள் ஏற்படுத்தப்படுவது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா திரு நாயுடு கூறியிருக்கிறார் ஹைதராபாதில் நேற்று புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இணையதளம் மற்றும் தொலைக்காட்சியால் வாசிப்புப் பழக்கம் குறைந்து வருவதாகவும் இதனை அதிகரிக்க புத்தகப் பதிப்பகங்களும் பத்திரிகைகளும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அனைத்து இல்லங்களிலும் கழிப்பறையை ஏற்படுத்துவதைப் போல அனைத்து கிராமங்களிலும் நூலகங்களை அமைப்போம் என்ற உறுதிமொழியோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கிராமங்களில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பள்ளிகளிலும் நூலகங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார்

குஜராத் மாநிலம் வதோதராவில் நாட்டிலேயே முதலாவதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே பல்கலைக் கழகத்தை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் லெவல் கிராசிங்குகளை அகற்ற நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை ரயில்வே எட்டும் என்று குறிப்பிட்டார் இந்த இடங்களில் ரயில்வே மேம்பாலங்கள் அல்லது கரங்கப்பாலங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை மட்டும் மூவாயிரம் லெவல் கிராசிங்குகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ரஷ்யா சீனா நாடுகளுக்கு அடுத்தபடியாக ரயில்வே பல்கலைக் கழகம் உள்ள நாடு இந்தியா என்றும் அவர் குறிப்பிட்டார் ஸ்டெர்லைட் ஆலைய நிரந்தரமாக மூட தமிழக அரசு அமைச்சரவையை கூட்டி கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக சுட்ட ரீதியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசு நடந்து கொண்ட விதம் சரியல்ல என்று கூறியுள்ள மதிமுக பொதுச் செயவாளர் திரு வைகோஅந்த ஆலையை மூட முன்பே கொள்கை முடிவை தமிழக அரசு எடுத்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட சட்டப்பேரவையை கூட்டி அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

பாலகிருஷ்ணனும் சுட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசனும் வலியுறுத்தியுள்ளனர் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று தேசிய பசுமைத் தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்யவுள்ள நிலையில் சில அரசியல் கட்சிகள் அறிக்கை வெளியிடுவது தேவையற்றது என்று அமைச்சர் திரு

திருச்செந்தூர் அருகே அடைக்கலபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதபோன்ற அறிக்கைகளால்தான் முன்பு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்றது என்றார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் சாயப்பட்டறை பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க சாயப்பட்டறை உரிமையாளர்களிடமிருந்து நிலம் பெறும் பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் திரு

குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தப் பணி முடிந்தபின்னர் மத்திய அரசுக்கு கருத்துரு அனுப்பி சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும் என்றார்

கருப்பண்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவை மாநகராட்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தடையிலிருந்து பால் பாக்கெட் மற்றும் எண்ணெய் பாக்கெட்டுகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிளாஸ்டிக் கவர்களையும் பத்திரமாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பிளாஸ்டிக் கவர்களை செலுத்தி பணம் பெறும் வகையில் மளிகைக் கடைகளில் சாதனம் ஒன்றை பொருத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அரசின் இந்த முடிவால் பாதிக்கப்படும் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மாற்றுப் பொருள் உற்பத்திக்கு சென்றால் அவர்களுக்கு மாளியத்துடன் கூடிய கடன் வசதி செய்ய அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து திரு மகிந்தா ராஜபக்சே விலகியதை அடுத்து

ரனில் விக்ரமசிங்கே இன்று பிரதமராக பதவியேற்கிறார்

ரனில் விக்ரமசிங்கே யை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா திடீரென நீக்கி அப்பதவியில் திரு

இதனால் இலங்கையில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் இருந்த திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசை நீக்கியது சட்டவிரோதம் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது இதையடுத்து

ரனில் விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் முன்னதாக பதவி விலகிய திரு ராஜபக்சே விடுத்த அறிக்கையில் பொதுத்தேர்தல் நடைபெறும்வரை பிரதமர் பதவியில் தொடர தாம் விரும்பியதாக வந்த செய்திகள் தவறானவை என்று கூறினார் இலங்கையில் மக்கள் விரைவில் தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மாலத் தீவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலி மூன்று நாள் பயணமாக இன்று புதுதில்வி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரை திரு சோலி சந்தித்துப் பேசவிருக்கிறார்

அந்நாட்டுடாள இந்தியாவின் உறவு பாதிக்கப்பட்டது தேர்தல் முடிந்து புதிய அரசு உருவான பின்னர் இதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் நாளை பிற்பகல் காக்கிநாடா மச்சூலிபட்டினம் இடையே கரையை கடக்கும் என புயல் எச்சரிக்கை மையம் கூறியுள்ளது

இதனை அடுத்து நாளையும் நாளை மறுநாளும் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் கனத்த அல்லது மிக கனத்த மழை பெய்யக்கூடுமென்றும் நாளை தமிழகத்தின் வடமாவட்டங்களில் சிலபகுதிகளில் பலத்த மழைபெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பாரிஸ் பருவநிலை உச்சிமாநாட்டின் முடிவுகளை அமலாக்குவதில் போலந்தின் கட்டோவைஸ் நகரில் ஐநா ஏற்பாட்டில் நடைபெற்ற உலக நாடுகள் கூட்டத்தில் முன்னேற்றம் எற்பட்டுள்ளது தில்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கக் கோரி பொதுமக்களிடம் கருத்துகளை திரட்டப் போவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு

இதையடுத்து வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன

இறுதிச் சுற்றில் அவர் ஜப்பானின் நஜோமி ஒகுஹராவை எதிர்கொள்கிறார்